சந்த்ரயான் இரண்டு வரும் திங்கட்கிழமை விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ அறிவித்துள்ளது க்நாடகா சட்டப்பேரவையில் முதலமைச்சா் திரு குமாரசாமி நம்பிக்கைக் கோரும் தீாமானத்தை தாக்கல் செய்தார் தமிழகத்தில் தென்காசி செங்கல்பட்டு என இரண்டு புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் பாகிஸ்தான் அரசு குல்பூஷன் ஜாதவை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டுமென்று மதிதிய அரசு வலியுறுத்தியுள்ளது உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் கடும் போட்டியில் இந்தியாவின் இஷா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார்

கா்நாடக சட்டப்பேரவையில் அம்மாநில முதலமைச்சா் திரு குமாரசாமி இன்று நம்பிக்கைக் கோரும் தீர்மானத்தை முன்மொழிந்தார்

இதனையடுத்து அரசுக்கு ஆதரவான உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது இரண்டு சுயேச்சை உறுப்பினர்களும் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை விலக்கிக் கொண்டுள்ளனர்

இதன் காரணமாக நம்பிக்கை கோரும் தீாமானம் தோல்வியடையும் என்றும் திரு எடியூரப்பா தெரிவித்தார்

நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

இந்த வழக்கில் இந்தியாவின் சார்பில் வழக்கறிஞர் திரு ஹரிஷ் சால்வே சர்வதேச நீதிமன்றத்திற்கு இந்தியாவின் சார்பில் தாம் நன்றி தெரிவித்துக் கொள்ளவதாக கூறினார் ஜாதவ் நீதி கிடைப்பதற்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் குல்பூஷன் பாராட்டுக்குரியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் உண்மையும் நீதியும் வென்றிருப்பதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி கருத்து தெரிவித்திருக்கிறாா் நாட்டு மக்கள் ஒவ்வொருவரின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்காக மத்திய அரசு பணியர்றறி வருவதாக பிரதமர் கூறியுள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சள் திரு பிரகாஷ் ஜவடேக்கரும் இந்த தீர்ப்பினை வரவேற்றுள்ளார் சா்வதேச நீதிமன்றத்தில் நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகளே இந்த வெற்றிக்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் குவ்பூஷன் ஜாதவின் நண்பர்களும் சா்வதேச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை வரவேற்று மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே குல்பூஷன் ஜாதவை பாகிஸ்தான் அரசு உடனடியாக விடுதலை செய்ய வேண்டுமென்று வெளியுறவு அமைச்சா திரு ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் இப்பிரச்சினை தொடர்பாக மாநிலங்களவையில் இன்று அறிக்கை தாக்கல் செய்து அவர் பேசினார் வேண்டுமென்றே குற்றச்சாட்டுக்களை அவர் மீது கமத்தி பாகிஸ்தான் அரசு கைது செய்ததாக அவர் குறிப்பிட்டார் இப்பிரச்சினையில் சா்வதேச நீதிமன்றம் வழங்கிய தீாப்பு இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றும் திரு ஜெய்சங்கள் தெரிவித்தாா் அயோத்தியா நிலப் பிரச்சினை தொடா்பாக வழக்கில் சமரச முயற்சிகளை அதற்கான குழு தொடா்ந்து மேற்கொள்ள அனுமதித்துள்ள உச்சநீதிமன்றம்

தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான அமா்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது இவ்வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது தெலங்கானா சட்டப்பேரவையின் இரண்டு நாள் சிறப்பு கூட்டத் தொடர் இன்று தொடங்குகிறது நகராட்சி சட்டத்திருத்த மசோதா இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்படுகிறது இதன் மீது விவாதம் நடைபெற்று இந்த மசோதா நாளை நிறைவேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உள்ளாட்சி அமைப்புகளில் ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்வதற்கு இந்த மசோதா உதவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்திரபிரதேச சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது ஏழு நாட்கள் இக்கூட்டத்தொடர் நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தமிழகத்தில் தென்காசி மற்றும் செங்கவ்பட்டு என புதிதாக இரண்டு மாவட்டங்கள் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இன்று சட்டப்பேரவையில் அறிக்கை தாக்கல் செய்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இவ்விரு மாவட்டங்களுக்கும் தனி அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்

முதலமைச்சின் சிறப்பு குறைதீர்வு திட்டம் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் நடத்தப்படும்

புதிய மாவட்டங்களை உருவாக்குவது தொடர்பாக முதலமைச்சின் அறிவிப்பினை பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வரவேற்றுள்ளார்

ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஏழு பேர் விடுதலை தொடர்பான தமிழக அமைச்சரவையின் பரிந்துரை மீது ஆளுநர் உத்தரவிடக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது திருமதி நளினி தாக்கல் செய்த இநத மனு விசாரணைக்கு உகந்ததில்லை என்று கூறி நீதிபதிகள் திரு சுப்பையா திரு சரவணன் ஆகியோர் அடங்கிய அம்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது தஞ்சாவூர் விமானப்படை தளத்தில் கார்கில் போர் வெற்றிவிழாவை கொண்டாடும் வகையில் சரங் ஹெலிகாப்டர் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது

நான்கு ஹெலிகாப்டர்கள் வாளில் வட்டமடித்து குறுக்கும் நெடுக்குமாகவும் தலைகீழாகவும் பறந்து சென்று சாகசங்களை நிகழ்த்தின வேளாண்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகளை பரிந்துரைப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலைக் குழுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் விவசாயிகளின் வருவாயை இரண்டு மடங்காக அதிகரிப்பது புதிய தொழில்நுடபங்களின் பயன்பாடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது இந்த குழு தனது அறிக்கையை இரண்டு மாத காலத்திற்குள் சம்ப்பிக்கும்

அங்கு நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் விவாதிக்க வேண்டிய அம்சங்கள் இந்த கூட்டத்தில் இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

ஒன்பது மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அந்நாட்டில் உள்ள பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

ஜோமனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பத்து மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை எட்டு தங்கம் ஒன்பது வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியிலில் முதலிடத்தில் உள்ளது

ரஷ்பா ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சிரில் வர்மா மற்றும் ரித்து பர்னதாஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் கலப்பு இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் பூர்விஷா இணையும் துருவ் மேகனா இணையும் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளன